முதலமைச்சர்களுடன் நேற்றுகாணொளிகாட்சிவாயிலாகஆலோசனைமேற்கொண்டார்

தாமாகமுன் வந்துவரிசெலுத்தும் முறைகள் தொடர்பானவிழிப்புணர்வு பிரச்சாரம் இன்றுமுதல் மேற்கொள்ளப்படும் என்றுவருமானவரித் துறைஅறிவித்துள்ளது

சதானந்தகௌடாதெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடிதமிழகம் உள்ளிட்ட ஏழு பிரதமர் மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் நேற்றுகாணொளிகாட்சிவாயிலாகஆலோசனைமேற்கொண்டார்

தமிழகமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிச்சாமியுடன் மாநிலத்தில் கோவிட் தொற்றுகுறித்துகேட்டறிந்தார்

குளிர்காலகூட்டத்தொடர்குறித்து நாடாளுமன்றஇருஅவைகளின்தலைவர்களிடமும்மத்தி யஅரசுவிவாதித்துள்ளதாகவும்திரு வெங்கய்யநாயுடுதெ ரிவித்திருக்கிறார்

வெங்கய்யநாயுடுதெரிவித்திருக் கிறார்

ஆன்லைன் மூலம் வரிசெலுத்தும் எளிமையானமுறைகள் தொடர்பாகவும் வருமானவரித் துறையில் பதிவு செய்யப்படவேண்டியதகவல்கள் குறித்தும் விழிப்புணர்வு வழங்கப்படும் பணபரிமாற்றம் செய்தவிவரங்களின் அடிப்படையில் சும்மந்தப்பட்டவர்களுக்குகுறுந்தகவல் மற்றும் மின் அஞ்சல் மூலமாகவும் தகவல்கள் அனுப்பப்படும்

மத்தியரசாயணம் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மத்தியபெட்ரோரசாயணம் நிறுவனம் கோவிட் தொற்றுகட்டுப்பாட்டுநடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்குத் தேவைப்படும் முழு உடல் கவசங்களைத் தயாரிப்பதற்கு அனுமதிவழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு சதானந்தகௌடாதெரிவித்துள்ளார்

சதானந்தகௌடாதமதுபாராட்டுக்களைதெரிவித்துள்ளார் சிறு குறு மற்றும் நடுத்தரநிறுவனங்கள் இதனைத் தயாரிக்கலாம் என்றுஅமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தானியபரிசோதனைஉரப் பொருட்கள் பாக்கெட்டுகள் தயாரிப்பு உணவு போன்றவற்றைசோதனைசெய்வதற்குசிப்பெட் நிறுவனம் ஈடுபட்டுள்ளதுகுறிப்பிடத்தக்கது நாட்டின்தகவல்களைபாதுகாக்கவிரைவில்புதியசட்டம் கொண்டுவரப்படும்என்றுமத்தியதகவல்தொழில்நுட்பத் துறைஅமைச்சர்திரு ரவிசங்கர்பிரசாத்தெரிவித்துள்ளார் இந்தசட்டம்தொடர்பாகநாடாளுமன்றதேர்வுக்குழுஆய்வு செய்துவருவதாகவும்திரு ரவிசங்கர்பிரசாத்கூறியிருக்கி றார் மக்களைப்பற்றியபுள்ளிவிவரங்கள்மற்றும்தகவல்களை பாதுகாப்பதுஅவசியம்என்றும் இந்தவிஷயத்தில்எந்தவிதசமரசத்திற்கும்இடம்அளிக்க முடியாதுஎன்றும்அவர்தெரிவித்தார்

ரவி சங்கர்பிரசாத்குறிப்பிட்டார்

ரவிசங்கர்பிரசாத்தெரிவித்தார் நாடுமுழுவதும் பிளாஸ்மாதானம் தீவிர இயக்கமாகஉருவாகும் என்றுமத்தியசுகாதாரத் துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இதற்கானநிகழ்ச்சியில் பேசியஅவர் கோவிடநோயிலிருந்துகுணமடைந்தவர்கள் ஒருமாதத்தில் இரண்டுமுறைபிளாஸ்மாதானம் செய்யலாம் என்றுதெரிவித்தார்

சென்னைராஜீவ்காந்திஅரசுமருத்துவமனையில் ப்ளாஸ்மா வங்கியும் சிகிச்சைபிரிவும் நாளைதிறக்கப்படுகிறது முதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிகீழடியில் உலகத்தரம் வாய்ந்தஅருங்காட்சியகத்துக்கானகட்டுமானப் பணிகளைகாணொலிகாட்சிவாயிலாக இன்றுதொடங்கிவைக்கிறார்

பிடெக் இரண்டாம் ஆண்டுமாணவர் சேர்க்கையும் எம் பி ஏ எம் சி படிப்புகளுக்கானமாணவர் சேர்க்கையும் இணையதளம் என்றுஉயர்கல்வித்துறைஅமைச்சர் திருகேபிஅன்பழகன் கூறியுள்ளார்

மாணவர் சேர்க்கைக்கானகலந்தாய்வும் இணையதளம் வாயிலாகவேநடைபெறவழிவகைசெய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இதற்கிடையேஅரசுகலைஅறிவியல் கல்லூரிகளில் இளநிலைபட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிப்பது இன்றுதொடங்குகிறது

லாவ்அ கர்வால்தலைமையில்சென்றுள்ளஇக்குழுவில் தேசியநோய்க்கட்டுப்பாட்டுமையத்தின்இயக்குனர்திரு

சிங் எய்ம்ஸ்மருத்துவக்கல்லூரிபேராசிரியர்திரு நிராஜ்நிஷா ல்இடம்பெற்றுள்ளனர் பாட்னாவில்மாநிலசுகாதாரத்துறைஅமைச்சர்திரு மங்க ள்பாண்டேமற்றும்தலைமைச்செயலாளர்உள்ளிட்டஅதி காரிகளுடன்மத்தியக்குழுவினர்ஆலோசனைநடத்துகின் றனர் நோய்த்தடுப்புபணிகள்குறித்துமாநிலஅரசிடம்விவாதித் து தேவையானஉதவிகளைஅளிக்கவுள்ளதாகமத்தியகுழுவி னர்தெரிவித்துள்ளனர் தொற்றுபாதிப்புஅதிகமாகஉள்ளகயாவுக்குமத்தியக்குழு வினர்நேரில்சென்றுஆய்வுநடத்தவுள்ளனர்

நிர்மலாசீதாராமன்கலந்துகொண்டார்

தொற்றுபாதிப்புசூழலில் இந்திய அரசுமேற்கொண்ட பொருளாதாரநடவடிக்கைகள் நேரடிப்பணபரிமாற்றம்மற்றும்சிறுகுறுதொழில்களுக் கானஉதவித்திட்டங்கள்குறித்துநிதியமைச்சர்திருமதிநிர் மலாசீதாராமன்எடுத்துரைத்தார்